குடிசை பகுதிகள் அற்ற சென்னை மாநகரை உருவாக்குவதே அரசின் நோக்கம் முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் தெரிவித்தார் சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர் சென்னையில் சிதிலம் அடைந்த அடுக்குமாடிக் குடியிருப்புகளை ஆய்வு செய்து அதனடிப்படையில் மறுகட்டுமானம் செய்வது அல்லது தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒரு தொழில்நுட்பக்குழு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார்

மத்திய மாநில அரசுகளின் ஒப்புதல் பெற்று பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார்

புரம் பகுதியிலும் மறுகட்டமைப்பு பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் எம்

ஓ

வேலுமணி தமிழகத்தில் குடிநீர் பிரச்சனைகள் இருக்கும் இடங்களில் அதை தீர்ப்பதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

இந்த பூங்காவில் செயற்கை நீருற்று வசதி குழந்தைகள் விளையாடும் இடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

பேரவையில் இன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் இதுதொடர்பாக பேசிய எதிர்க்கட்சி தலைவர் திரு

ஸ்டாலின் மத்திய அரசின் இந்த முயந்சி சமூகநீதிக்கு எதிரானது என்றும் எனவே மத்திய அரசின் இநத முடிவிந்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

நரிமன் தலைமையிலான அமர்வு இந்த ஆலையை முடுவது தொடர்பான மாநில அரசின் மனுவிந்கு வேதாந்தா நிறுவனம் பதில் அளிக்க அறிவுறுத்தியுள்ளது

சமாஜ்வாதிக்கட்சி உறுப்பினர்களின் கூற்றுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து குரல் எழுப்பின

மத்திய சமூக நீதி அதிகாரம் அளிப்புத்துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் இதனை தாக்கல் செய்தார்

மேகதாது அணை பிரச்சனையை வலியுறுத்தி அஇஅதிமுகவும் ஆந்திராவிற்கு தனி அந்தஸ்து வழங்க கோரி தெலுங்குதேசம் கட்சியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன

அலோக் வர்மாவை மீண்டும் நியமனம் செய்து உச்சநீதிமன்றம் இன்று ஆணையிட்டுள்ளது இதுதொடர்பாக திரு அலோக் வர்மா மத்திய அரசிந்கு எதிராக தாக்கல் செய்த மனுவை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன்கோகோய் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இருப்பினும் டெல்லி சிறப்பு காவல்அமைப்பு சட்டத்தின்கீழ் குழு ஒன்று அமைக்கப்பட்டு இப்பிரச்சனை குறித்து விரிவாக ஆராயப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம் அதுவரை திரு

மேலும் திரு வர்மா குறித்த மேல்முடிவை இந்த உயர்மட்ட குழு மேற்கொள்ள அனுமதி வழங்கியுள்ள நீதிமன்றம் சிபிஐயின் இடைக்காலத் தலைவராக திரு

நாகேஸ்வரராவின் நியமனத்தையும் தள்ளுபடி செய்தது இதனிடையே உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக மத்திய நிதியமைச்சர் திரு

மத்திய புலனாய்வு முகமையின் இறையாண்மையை காப்பதே மத்திய அரசின் நோக்கம் என்றும் கூறினார்

பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குகின்றன வர்த்தக நிறுவனங்கள் செயல்படுகின்றன

சரக்குலாரி உள்ளிட்ட வாகனங்கள் கேரள மாநிலம் ஆரியங்காவு சோதனை சாவடியில் நிறுத்திவைக்கப்பட்டுள்ளன

மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பும் சில அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன

மேற்கு வங்கம் கேரளம் அசாம் கர்நாடகம் மேகலாயா மணிப்பூர் பீகார் ராஜஸ்தான் கோவா பஞ்சாப் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கட் அரியானா மாநிலங்களில் இந்த வேலைநிறுத்தம் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

நார்வே பிரதமர் எர்னா சோல்பர்க்குடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்டபின் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக இருநாடுகளும் இணைந்து செயல்படும் என்றார் முன்னதாக குடியரசுத்தலைவர் மாளிகையில் நார்வே பிரதமருக்கு பாரம்பரிய கலாச்சார வரவேற்பு அளிக்கப்பட்டது

புதுதில்லியில் இதுகுறித்து விளக்கம் அளித்த அகில இந்திய வானொலி செய்திப்பிரிவு தலைமை இயக்குனர் திருமதி